தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்வருபவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியுயார்க்கில் அமெரிக்கவாழ் தமிழர்களின் தொழில் அமைப்புகள் கூட்டத்தில் யாதும் ஊரே திட்டத்தை தொடங்கிவைத்து பேசினார்

நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் தமிழகத்தின் பொது வினியோக திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் அருகே வேப்பத்தாங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இந்த திட்டம் மாநிலத்தின் பொதுவினியோக திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்

நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் மனழ காரணமாக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திருமதி வி கே தகில் ரமானியை மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இடமாற்றுவதற்கும் கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது

இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சத்யநாராயணன் திரு சேஷசாஹி ஆகியோரைக்கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் தற்போது நான்காயிரம் ரயில்நிலையங்களில் இந்த வசதி உள்ளதாக குறிப்பிட்டார் ஐந்து வட்சத்திற்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஒருநாட்டின் உள் விவகாரத்தில் இதர நாடுகள் தலையிடுவதை அனுமதிக்க முடியாது என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஅரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு தெரிவிப்பதாக ரஷ்யா கூறியுள்ளது வர்த்தகம் முதலீடு எண்ணெய் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்ப மேலும் வலுப்படுத்தவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய்கோகலே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மத்தியஅரசு அன்மையில் நிறைவேற்றிய தீவிரவாத தடுப்புச்சட்டத்தின் கீழ் ஜெய்ஷே முகம்மது தலைவர் மசூத் ஆசாத் லஷ்கர் ஈ தொய்பா நிறுவனர் ஹபீஸ் சையத் ஆகியோரை பயங்கரவாதிகள் என மத்தியஅரசு அறிவித்துள்ளது இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்ப்ட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எவ்வித அறிவிப்பும் இன்றி கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் விநாயகர் சதர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊர்வலமாக எடுத்துச்செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்ப்ட்டன இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊட்டச்சத்து இயக்கத்தின்கீழ் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கைப்பேசிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா மகேஸ்வரி கூறியுள்ளார் பெருநகர மாநனாட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விதிகளை மீறி பேனர்களை சென்னை வைப்பவர்களுக்கு ஓராண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்படும் என்று ஆணையர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ்சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது

சீன தைபே ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வர்மா காலிறதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆசிய தகுதிக்கற்று போட்டி நாளை கவுனத்தியில் தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் இந்தியா ஒமனை எதிர்கொள்கிறது துலிப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கிரீன் இந்தியா ரெட் அணிகளுக்கிடையிலான இறுதியாட்டம் இன்று பெங்களுருவில் தொடங்கியது

புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடடபெறவுள்ள ஆட்டங்களில் ஜெய்ப்பூர் தில்லி அணியையும் பெங்களுரு பாட்னா அணியையும் எதிர்கொள்கின்றன

இந்தியா ஏ தென்னாப்பிரிக்கா ஏ அணிகளுக்கு இடையிலான நான்னவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையினால் தடை பட்டுள்ளது